மருத்துவமனைகளாகதரம் உயர்த்தப்படும் என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்

நாட்டின் நீதித்துறைகட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

இந்தியாவுக்குஎதிரானமுதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்துவலுவானநிலையில் உள்ளது

கோவை மதுரை திருச்சிராப்பள்ளிமற்றும் ஆவடிஆகிய இடங்களில் செயல்பட்டுவரும் காவல்துறைஉள் நோயாளிகளுக்கானமருத்துவமனைகளை நேரமருத்துவமனைகளாகதரம் உயர்த்தமுதலமைச்சர் முழு திருஎடப்பாடிபழனிசாமிஉத்தரவிட்டுள்ளார் இதேபோன்றுசென்னை புனிததோமையர் மலை சேலம் மற்றும் திருநெல்வேலிஆகிய இடங்களில் செயல்பட்டுவரும் காவல்துறையினருக்கானபகல் நேரமருந்தகங்களும் தரம் உயர்த்தப்படுவதாகதெரிவித்துள்ளார்

கோபிச்செட்டிபாளையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் தேர்தல் ஆதாயத்திற்காகளந்ததிட்டமும் செயல்படுத்தப்படவில்லைஎன்றுதிட்டவட்டமாகதெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் நெருக்குதலால்தான் திட்டங்கள் கொண்டுவரப்படுவதாகதவறானபிரச்சாரம் தரும் செய்யப்படுவதாகவும் உண்மைக்கு புறம்பானவாக்குறுதிகளைமக்கள் நம்பவேண்டாம் என்றம் திருசெங்கோட்டையன் கூறினார் முன்னதாகஅவர் தமதுதொகுதிக்குட்பட்டபயனாளிகளுக்குதாலிக்கு தங்கம் மற்றும் மின்னுகுடும்பஅட்டைகளையும் வழங்கினார் தமிழகத்தில் இகவரை இல்லாதஅளவிற்குஅஇஅதிமுகஅரசுபயிாக்கடனைரத்துசெய்திருப்பதாககூட்டுறவுத்துறைஅமைச்சா் திருசெல்லூர் ராஜூ கூறியுள்ளார் இன்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அஇஅதிமுகஆட்சிக்காலத்தில்தான் இரண்டுமுறைபயிர்க்கடன் தள்ளுபடிசெய்யப்பட்டிருப்பதாகக் கூறினார்

இதில் தமிழகத்திற்குகூடுதல் நிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டிருப்பதன் மூலம் சாலைமேம்பாட்டுப் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றுஅதிகாரிகள் தெரிவித்தனா்

குஜராத் உயர்நீதிமன்றத்தின் வைரவிழாநிகழ்ச்சியில் காணொலிகாட்சிவாயிலாக இன்றுஅவர் உரையாற்றினாா் நீதித்துறைகட்டமைப்புகள் தொடர்ந்துமேம்படுத்தப்பட்டுவருவதாகஅவர் கூறினார்

செங்கல்பட்டுமாவட்டம் நந்திவரம் அரசுஆரம்பு சுகாதாரநிலையத்தில் தேசியபாதுகாப்புப்படைவீரா்களுக்குதடுப்பூசிசெலுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்றபின்னா் செய்தியாளர்களிடம் அவா் பேசினாா் மத்தியஅரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் இதற்கானபணிகள் தொடங்கும் என்றும் அவர் கூறினார்

தமிழகத்தில் திமுகஆட்சிக்குவந்தால் மின்சாரம் குடிநீர் நிலபட்டா வேலைவாய்ப்பு போன்றஅனைத்துபிரச்சினைகளுக்கும் தீர்வுனணப்படும் என்றும் அக்கட்சித்தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் கன்னியாகுமரிமாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசியஅவர் மக்களுக்கானதிட்டங்களைநிறைவேற்றுவதற்குமுக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கூறினார்

நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் மக்கள் சுகாதார இயக்கத்தின் கீழ் பல்வேறுதிட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டுவருகின்றன

இந்தியாவுக்குஎதிரானமுதலாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்துவலுவானநிலையில் உள்ளது